நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

தலைவர் டாக்டர் அப்துல்லா அப்துல்லா ஒரு நாள் பயணமாக புதுதில்லி வந்தடைந்தார்

மேற்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் நேற்று வெளியிட்டார்

செல்லும் சேவையில் பிரசார் பாரதியும் இஃப்கோ நிறுவனமும் இணைந்து செயலாற்றுவதற்கான உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன

இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தில் வன உயிரின பாதுகாப்பு ஒன்றிப்போனதாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வன உயிரின பாதுகாப்பு வாரக் கொண்டாட்டங்களையடுத்து அவர் வெளியிட்டுள்ள சுசுத்தியில் ஒவ்வொரு இந்தியனும் வன உயிரினங்களைப பாதுகாப்பது அரசியலமைப்பு சுட்டத்தில் கூறப்பட்டுள்ள கடமையாகும் என்றார் ஆசிய கண்டத்தில் அதிக பட்ச சிங்கங்கள் இந்தியாவில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உலகில் அதிக பட்ச புலிகள் இந்தியாவில் தான் வாழ்வதாக அவர் கூறியுள்ளார் இந்தியாவின் வனப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்டவையாகும் என்று கூறிய அவர் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வன உயிரினங்களைப் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக தெரிவித்தார் தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்களுக்கு அருகே வாழும் மக்கள் கற்றுச்சூழலைப் பாதுகாத்து வருவதாக கூறினார் வன உயிரினங்களின் நடமாட்டத்திற்கும் அவை வாழ்வதற்கான இடங்களையும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பிளாஸ்டிக் கழிவு நிர்வாகத்தில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கூறினார் ஒரே முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மற்றும் மிக மெல்லிய வகை பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டைத் தவிர்ப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் புலிகள் பாதுகாப்பு யானனகள் பாதுகாப்பு போன்றவற்றில் அனைத்து தரப்பினரும் எடுத்து வரும் முயற்சிகளுக்குப் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் அமைதியையும் அகிம்சை கொள்கையையும் பின்பற்றிய தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த நாளைக் கொண்டாடும் இந்த தருணத்தில் வன பாதுகாப்பை செயல்படுத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பிரதமரின் வனபாதுகாப்பு செய்தி அனைவரையும் நாட்டின் வன ஆதாரங்களைப் பாதுகாப்பதற்கு ஊக்கமளிப்பதாக உள்ளதாக மத்திய சுற்றுச் சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெஸ்டாஸ் காற்றாலை நிறுவனத்தின் தலைவர் திரு ஹென்ட்ரிக் அண்டர்சனுடன் கலந்தாலோசனை நடத்தினார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் காற்றாலைகளின் மூலம் எரிசக்தி தயாரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அவர் கூறினார் வருங்காலங்களில் சுத்தமான மாற்று சக்தியை தயாரிப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றது என்று பிரதமர் குறிப்பிட்டார் வரும் பண்டிகை காலங்களுக்கான சுகாதார வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த மாதம் முதல் டிசம்பர் வரை பண்டிகை திருவிழா காலங்கள் என்பதால் மத வழிபாட்டு தலங்கள் திருவிழா நடைபெறும் இடங்கள் கண்காட்சி மற்றும் கலாச்சார விழாக்கள் போன்றவற்றுக்கான நெறிமுறைகளை அரசு அறிவித்துள்ளது

மக்கள் கூடும் இடங்களில் உடல் வெப்பம் அளக்கும் நடைமுறைகள் சமுக இடைவெளி மற்றும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட வேண்டும் மத ஊர்வலங்கள் நீரில் வழிபாடுகள் போன்ற விழாக்களில் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே மக்கள் கலந்து கொள்ளவேண்டும் சமுக இடைவெளி முகக் கவசம் அணிதலுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எத்தனை நாட்கள் விழாக்கள் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை பந்தல் அளவு கண்காட்சி ராம் லீலா பந்தல்கள் பாட்டு கச்கேரி நாடகங்கள் போன்றவற்றில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள் என்பது தொடர்பாள அளவு நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஒரே நேரத்தில் அதிக அளவில் மக்கள் கூடுவதை விட நேரத்தை பகிர்ந்து அதற்கேற்ற வகையில் விழாக்கள் நடத்தப்படவேண்டும் தொற்று நோய் அல்லாத பகுதிகளில் மட்டுமே திருவிழாக்கள் நடத்தப்பட வேண்டும் கூடுமானவரை பண்டிகைகளை வீடுகளில் கொண்டாடலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அவரது பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் அவர் ஆலோசனை நடத்துவார் தோஹாவில் நடைபெற்ற ஆப்கான் அமைதி பேச்சுகளின் பின் தொடர் நடவடிக்கை குறித்தும் இரு தரப்பு உறவுகள் குறித்தும் ஆலோசனை நடைபெறும் புதுதில்லியில் மனோகர் பரிக்கர் பாதுகாப்பு ஆய்வு மையத்தில் அவர் முக்கிய உரையாற்றுகிறார் ஆயுர்வேதா மற்றும் யோகா மூலம் கோவிட் தொற்று சிகிச்சை மேற்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் நேற்று வெளியிட்டார் விழாவில் பேசிய அவர் கோவிட் நோய்த் தொற்று தடுப்பு மருந்து மற்றும் சிகிச்சைக்கான வழிமுறைகள் இந்த தொகுப்பில் உள்ளதாக அவர் கூறினார் நவீன காலத்தில் பாரம்பரிய சிகிச்சை மேற்கொள்வது தொடர்பான விவரங்கள் இதில் உள்ளன கோவிட் கட்டுப்பாட்டு சிகிச்சையில் ஆயுஷ் ஆலோசனைகளுக்கு ஊக்கம் தரப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியதை அவர் சுட்டிக் காட்டினார்

இந்திய மருத்துவ ஆய்வு கழகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநர் மருத்துவர் வி எம் கடோக் தலைமையில் ஆயுர்வேத மற்றும் யோகா வல்லுநர்கள் கூட்டாக இணைந்து தயாரித்துள்ள அறிக்கையின் அடிப்படையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதனடிப்படையில் தேசிய அளவிலான பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு

தர்மேந்திர பிரதாள் திறந்து வைத்தார்

உத்தரபிரதேசத்தில் மகாராஷ்ட்ரா குஐராத் பஞ்சாப் தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் நுகர்வோர் தங்களுக்கு விருப்பமான வகையில் பெட்ரோல் டீசல் வாயு மற்றும் மின் வாகனத்திற்கான சார்ஜ் செய்து கொள்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு பிரதான் கூறினார் நுகர்வோரின் வீடுகளுக்கே சென்று எரிபொருள் வழங்கும் சேவையைத் தொடங்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் வருங்காலங்களில் மாபெரும் எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார் வாயுகுழாய்கள் வாயு உற்பத்தி ஆலைகள் போன்றவற்றை அமைப்பதற்கு நான்கு லட்சும் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் உள்ளதாக அமைச்சர் திரு

சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா உலகிற்கு எடுத்துக் காட்டாக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து சுத்தமான எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு நடவடிககை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தேசிய புதிய தொழில் விருதுகளை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு

விவசாயம் கல்வி தொழில்நுட்பம் எரிசக்தி நிதி உணவு சுகாதாரம் மற்றும் நகர்புற ச சேவைகளில் புதிய தொழில் தொடங்கிய ச சிறப்பாக ச செயல்பட்ட நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன விவசாயத்திறகு நவ டிசைன் நிறுவனத்துக்கும் அறுவடைக்குப் பிந்தைய தொழில்நட்பத்தில் சிறப்பாக செயல்பட்ட இன்டல்லோ வழங்கப்பட்டது

கோயல் சிறு நிறுவனங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற சூழல் உள்ள மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளதாக தெரிவித்தார்

நாட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட பண கொள்கை குழுவின் மூன்று நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது வழக்கமாக இந்தக் கூட்டம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறைபெறும் அஷிமா கோயல் ஜெயந்த ஆர் வர்மா மற்றும் ஷாஷங்கா பிண்டே ஆகியோர் புதிய உறுப்பினரகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பிஜேபியில் புதியதாக நியமிக்கப்பட்ட தேசிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் உள்ள கட்சித் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுரையின் பேரில் பொது சேவை மற்றும் நாட்டு நலன் மேம்பாடு ஆகியவற்றில் அக்கரை கெலுத்த வேண்டும் என்று கூறினார் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொது செயலாளர் துஷ்யந்த் குமார் கௌதம் விவசாயிகளுக்கான சட்டத்தின் நன்மைகள் தொடர்பான தகவல்களை மக்களுக்கு விரிவாக எடுத்துரைத்து எதிர்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்ததை முறியடிக்க வேண்டும் என்றார் புதிய விவசாய கொள்கை சீர்திருத்தங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் சேவையில் பிரசார் பாரதியும் இஃப்கோ நிறுவனமும் இணைந்து செயலாற்றுவதற்கான உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன இதன்படி டிடி கிசானில் இது தொடர்பான முப்பது நிமிட நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்

இது மும்பை அணியின் நான்காவது வெற்றியாகும் புள்ளிகள் பட்டியலில் மும்பை அணி முதல் நிலையில் உள்ளது